நடைமுறைப்படுத்துவதன் அவசியத்தை பிரதமர் திரு

பெண் குழந்தைகள் மீது பாலியல் வன்கொடுமை புரிவோருக்கு தூக்கு தண்டனை விதிக்கும் அவசர சட்டத்திற்கு குடியரசுத்தலைவர் இன்று ஒப்புதல் அளித்துள்ளார்

புவிநாள் இன்று கடைபிடிக்கப்படுகிறது

மேலும் தப்பியோடிய பொருளாதார குற்றவாளிகள் தொடா்பான அவசர சட்டத்திற்கும் அவர் ஒப்புதல் வழங்கியுள்ளார் இந்த இரண்டு அவசர சட்டங்கள் தொடர்பான வரைவுகளுக்கு மத்திய அமைச்சரவை நேற்று ஒப்புதல் அளித்திருந்தது குறிப்பிடத்தக்கது

வெங்கய்ய நாயுடு அரசு மருத்துவர்கள் ஊரக பகுதிகளில் அவசியம் சேவையாற்ற வேண்டும் என குடியரசு துணைத்தலைவா் திரு

ஹைதராபாத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் எம்

படிப்பு முடித்த மருத்துவர்கள் முதல் பதவி உயர்வு பெற ஊரக பகுதி சேவை கட்டாயமாக்கப்பட வேண்டும் என்றார் மத்திய அரசு வெளியிட்டுள்ள இந்தியாவில் படிப்போம் திட்டம் மூலம் உயர்கல்விக்காக வெளிநாடுகளுக்கு செல்லும் இந்திய மாணாக்கரின் எண்ணிக்கை கணிசமாக குறையும் என்று திரு

கடந்த ஜுன் மாதம் முதல் பெட்ரோல் டீசல் விலைகள் நாள்தோறும் மாற்றியமைக்கப்படும் நிலையில் இதற்கான சுங்கவரி குறைக்கப்பட வேண்டும் என்று எண்ணெய் நிறுவனங்கள் கேட்டுக்கொண்டுள்ளன

இதுவரை தூய்மை இந்தியா யோகாவின் முக்கியத்துவம் பண மதிப்பிழப்பு விவசாயம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து தமது கருத்துக்களையும் எண்ணங்களையும் இந்நிகழ்ச்சி மூலம் பிரதமர் வெளிப்படுத்தியுள்ளார்

வேட்புமனுக்களை திரும்ப பெற நாளை மறுநாள் கடைசி நாளாகும் அன்றைய தினம் இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் கூட்டுறவு சங்க தேர்தலை நடத்த சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை விதித்த தடையை உச்சநீதிமன்றம் நீக்கியதை அடுத்து இத்தேர்தல் நடைபெற உள்ளது புவிநாள் சர்வதேச புவி நாள் இன்று கடைபிடிக்கப்படுகிறது பிளாஸ்டிக் மாசுபாட்டை முடிவுக்கு கொண்டு வருவதே இந்த கருப்பொருளாகும்

புவிநாளையொட்டி கூகுள் சிறப்பு டூடுலை வெளியிட்டுள்ளது இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி ட்விட்டரில் வெளியிட்டுள்ள செய்தியில் வரும் தலைமுறைகளுக்காக சுற்றுச்சூழல் மாசில்லாத புவியை உருவாக்குவதின் அவசியத்தை எடுத்துரைத்துள்ளார் புவியில் மட்டுமே உயிர்வாழ முடியும் என்பதால் இதனை பாதுகாப்பது அவசியம் என்று மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்த்தன் தெரிவித்துள்ளார்

திருச்சி அண்ணா அறிவியல் மைய கோளரங்கில் பள்ளி மாணாக்கருக்கான வினாடி வினா போட்டிகள் நடைபெற்றன

சரோஜா நாமக்கல் மாவட்டம் பல்லக்காப்பாளையத்தில் புதிய அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை மாநில அமைச்சர்கள் திருமதி

சரோஜா திரு

தங்மணி ஆகியோர் இன்று திறந்து வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் திருமதி சரோஜா மகப்பேறு கால தாய் சேய் இறப்பு விகிதம் தமிழகத்தில் பெருமளவு குறைந்துள்ளதாக குறிப்பிட்டார் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் திரு

இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மின்சார வாரிய ஈரோடு மண்டல தலைமை பொறியாளர் திரு

கருப்பண்ணன் ஆகியோர் இன்று மாலை தொடங்கி வைக்கின்றனர்

விஜயபாஸ்கர் இன்று துவக்கி வைத்தார் இதில் நீராவி குளியல் மிதிவண்டி பயிற்சி தொக்கணம் ஆகிய மருத்துவ சிகிச்சை பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இதனை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறும் கேட்டுக்கொண்டுள்ளார்

பொன்னையா தெரிவித்துள்ளார் லோக் அதாலத் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் தேசிய மக்கள் நீதிமன்றம் லோக் அதாலத் இன்று நடைபெறுகிறது காசோலை மோசடி மோட்டார் வாகன விபத்து காப்பீடு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளுக்கு இதில் சமரச முறையில் தீர்வுகாணப்பட்டு வருகிறது இருவரி திருச்சி பொதுமக்கள் நடைபயிற்சி மேற்கொள்ளும் போதே குப்பைகளை சேகரித்து அகற்றும் திருச்சி பிளாகிங் திட்டம் திருச்சி காவிரி பாலம் அருகில் இன்று தொடங்கியது

கன்னியாகுமரி மாவட்டம் பள்ளம் கிராம கடற்கரை பகுதிகளில் கடல் சீற்றம் அதிகமாக காணப்படுவதால் கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தஞ்சமடைந்துள்ளனர்

நேற்றிரவு முழுவதும் அலையின் தாக்கம் அதிகமாக காணப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேவூர் எஸ் ராமச்சந்திரன் ஆட்சித்தலைவா் திருமதி ரோகிணி மற்றும் ஏராளமான பக்தா்கள் இதில் கலந்து கொண்டனர்

புள்ளிகள் பட்டியலில் கிங்ஸ்லெவன் பஞ்சாப் முதலிடத்திலும் சென்னை சூப்பர்கிங்ஸ் இரண்டாவது இடத்திலும் கொல்கத்தா நைட்ரைடர்ஸ் மூன்றாவது இடத்திலும் உள்ளன